தங்கமணி இன்று அடிக்கல் நாட்டினார்

நிரந்தரமாக பாதுகாக்கவும் தமிழக அரசு துணை நிற்கும் என்று அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார்

சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பிரபஞ்சன் இன்று காலமானார்

இன்று காலை இரு அவைகளும் கூடியபோது காங்கிரஸ் உறுப்பினர்கள் ரபேல் போர் விமான பேரம் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி முழக்கமிட்டனர் அதேசமயம் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட விவர அறிக்கை தயாரிப்பதற்கு மத்திய நீர்வள ஆணையம் கர்நாடக அரசுக்கு அனுமதி வழங்கியிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் இதையடுத்து அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன

இதைத்தொடர்ந்து அவையின் உணர்வை கணக்கில்கொண்டு உறுப்பினர்களின் கோரிக்கையை மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் ஏற்றுக்கொண்டார் பின்னர்

மக்கள் பிரதிநிதிகளிடம் சுய கட்டுப்பாட்டை எதிர்பார்ப்பதாகவும் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவது அனைத்து உறுப்பினர்களின் பொறுப்பு என்றும் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மக்களவை விதிகள் குழு கூட்டத்திற்குபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிப்போருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை தற்போது ஏற்படவில்லை என்று கூறினார்

தங்கமணி இன்று அடிக்கல் நாட்டினார்

பட்டாசு தொழிற்சாலைகளை திறக்கவும் அவற்றை நிரந்தரமாக பாதுகாக்கவும் தமிழக அரசு துணை நிற்கும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற உத்தரவு காரணமாக பட்டாசு உற்பத்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் எட்டு லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டு விருதநகர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கும் போராட்டம் இன்று நடைபெற்றது இந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆர் நல்லக்கண்ணு சி ஐ டி யூ மாநிலத்தலைவர் திரு அ சௌந்தரராஜன் மற்றும் ஏராளமான தொழிலாளர்கள் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டம் நடத்தியோரிடம் பேசிய அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி பசுமை பட்டாசு குறித்த விளக்கத்தை உச்சநீதிமன்றம் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் கேட்டுள்ளதாகவும் இதற்கான பதில் அளிக்கப்பட்டபின் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்

பெஞ்சமின் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்ட சிறுதொழில் சங்கம் சார்பிலான மூன்று நாள் தொழில் கண்காட்சியை இன்று தொடங்கிவைத்து பேசிய அவர்

தனபால் தெரிவித்துள்ளார் அவினாசி சட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட பொகலூரில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய அவர் இதன்மூலம் குக்கிராமங்கள் வரை சீரான குடிநீர் வசதி கிடைக்கும் என்றார் இன்றைய விழாவின்போது

கஜ புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இணையதள சேவை தொடங்கியதும் பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக்கணக்குகளில் உடனடியாக நிவாரணத்தொகை செலுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் கூறியுள்ளார் நாகை மாவட்டம் நடுவர்சன்னதியில் இன்று புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக்கடையினை திறந்துவைத்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிவாரணத் தொகையை இணையதளம் மூலமாகவே மட்டுமே வழங்க முடியும் என்ற நடைமுறையால்தான் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றார் மதுரையில் அமையவுள்ள எயிம்ஸ் மருத்துவமனையில் டெங்கு பன்றிக்காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களுக்கான ஆராய்ச்சி மையமும் தொடங்கப்பட உள்ளதாக மாநில சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மதுரை அண்ணா பேருந்து நிலையம் எதிரில் புதிதாக கட்டப்பட்டுவரும் அதிநவீன பல்நோக்கு மருத்துவமனை பணிகளை இன்று அவர் ஆய்வு செய்தார் இந்த மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உட்பட நிரப்புவதற்கான கலந்தாய்வு நடத்தப்பட்டுள்ளது என்று பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராதாகிருஷ்ணன் கூறினார் அண்ணா பல்கலைக்கழக வினாத்தாள் முறைகேடு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இம்மாவட்டத்தில் என்னேகால் புதூரிலிருந்து அம்மன் ஏரி வரையும் அங்கிருந்து தும்பல அள்ளி அணை வரையும் புதிய நீர்பாசனத் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றார் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பிரபஞ்சன் இன்று புதுச்சேரியில் காலமானார்

சிறிது காலமாக புற்றுநோய் பாதிக்கப்பட்டு சென்னையிலும் புதுச்சேரியிலும் சிகிச்சை பெற்றுவந்த அவர் இன்று நண்பகல் வாக்கில் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார்

மகாபாரதம் ராமாயணம் போன்ற காவியங்களிலிருந்து கதாபாத்திரங்களை மறுவாசிப்பு செய்து எழுதிய ஆளுமையாக திகழ்ந்தார் அவர் எழுதிய வானம் வசப்படும் என்ற நாவலுக்கும்

அவரது நூல்கள் இந்தி தெலுங்கு ஜெர்மன் பிரெஞ்ச் போன்ற மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பிரபஞ்சனின் எழுத்தாளுமை குறித்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க மாநிலத் தலைவரும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளருமான சு

அவரது மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடுசெய்ய முடியாதது என்று முதலமைச்சர் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அவரை இழந்துவாடும் குடும்பத்தினருக்கும் எழுத்துலக நண்பர்களுக்கும் அவரது படைப்புகளின் வாசகர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவிப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் பிரபஞ்சன் மறைவுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் வரும் ஜனவரி மாதம் முதல் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதுகுறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திருப்பூரில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றான பொருட்களின் கண்காட்சியை இன்று அவர் திறந்துவைத்து பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தும்போது இடர்பாடுகள் வருவது இயல்புதான் என்றும் இதனை மக்கள் பொறுத்துக்கொண்டு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கூறினார் மாவட்டச் செப்திகள் மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் தூய்மை இந்தியா விழிப்புணர்வு பேரணி இன்று தஞ்சாவூரில் நடைபெற்றது